பிரதமர் திரு நரேந்திர மோடி போர்க்ககல் பிரதமர் திரு அன்டாளியோ லூயிஸ் கோஸ்தா வுடன் தொலைபேசி மூலம் பேச்சு நடத்தினார்

இரு பெருந்தொற்றை முடிவுக்கு கொண்டு வர தடுப்பு மருந்துகளை விரைவாக வழங்க வேண்டியது குறித்து அவர்கள் பேச்சு நடத்தினர்

இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர் கடந்த சில ஆண்டுகளில் இந்திய போர்ச்சுகல் உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர்கள் திருப்தி தெரிவித்தனர் வரும் மே மாதம் போர்டோ நகரில் போர்ச்சுகல் தலைமையில் நடைபெறவிருக்கும் முதவாவது இந்திய ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்தும் அவர்கள் ஆய்வு செய்தனர் உள்கட்டமைப்புத் திட்டங்களுக்கு நீண்ட கால முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மேம்பாட்டு நிதி நிறுவனம் ஒன்றை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புத்தில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன்இந்த மேம்பாட்டு நிதி நிறுவனத்துக்கு தொடக்க மூலதனமாக இருபதாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்றார்

இந்த நிறுவனத்திற்கு அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு வரிச்சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த நிறுவனத்தை அமைப்பதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நடப்பு பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்றும் நிதி அமைச்சர் தெரிவித்தார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் மக்களுக்கு பாதுகாப்பாள குடிநீர் வழங்குவதற்கான பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறினார் அனைத்து வீடுகளுக்கும் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார்

ஆந்திராவில் திருப்பதி மற்றும் கர்நாடகாவில் பெல்காம் மக்களவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இது தவிர குஜராத் ஜார்கண்ட் மத்தியப் பிரதேசம் மகாராஷ்டிரா மிசோரம் நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் தவா ஒரு சுட்டப் பேரவைத் தொகுதி காலியாக உள்ளது கர்நாடகாவில் இரண்டு இடங்கள் மற்றும் ராஜஸ்தானில் மூன்று சட்டப் பேரவைத் தொகுதிகளும் காலியாக உள்ளன

என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இதனிடையே மாநிலத்தில் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவது குறித்து புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தளை சந்தித்து மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் டோப் ஆலோசனை நடத்தினார்

இந்நிலையில் பல்வேறு தூழ்நிலைகளில் மகளிர் நலனைக் கருத்தில் கொண்டு இதற்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து

இந்நிலையில் அந்த மசோதா மாநிலங்களவையிலும் நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக மசோதா மீதான விவாதத்துக்கு பதில் அளித்து மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் பெண்களின் கண்ணியத்தை காக்கவே இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதாகக் குறிப்பிட்டார் உலகளாவிய நடைமுறைகளை ஆய்வு செய்தும் விரிவான ஆவோசனைக்கு பிறகும் மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

வெளிப்படையான மற்றும் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தும் நடவடிக்கையின் ஒருபகுதியாக சி விஜில் சேவையை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேியில் பி ஜே பி காங்கிரஸ் மற்றும் அ இ அ தி மு க கட்சிகள் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளன என் ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பி ஜே பி ஒன்பது இடங்களிலும் அ இ அ தி மு க ஐந்து இடங்களிலும் போட்டியிடுகின்றன இதில் போட்டியிடும் ஒன்பது இடங்களுக்குமான வேட்பாளர் பட்டியலை பி ஜே பி வெளியிட்டுள்ளது திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் திருநள்ளாறு தொகுதியிலும் திரு நமச்சிவாயம் மண்ணாடிபட்டு தொகுதியிலும் திரு சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் அ இ அ தி மு க ஐந்து பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது

திரு ஆர் கமலக்கண்ணன் திருந்ளளாறு தொகுதியிலிருந்தும் திரு ஆர் கண்ணன் இந்திராநகர் தொகுதியிலிருந்தும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது

ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ரசாயனத்துறையில் நடைபெறும் மிகப்பெரிய கண்காட்சி மற்றும் மாநாடுகளில் ஒன்றாக இது திகழ்கிறது மத்திய ரசாயனத்துறையும் இந்திய தொழில் வாத்தக கூட்டமைப்பும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன இதில் பல்வேறு ரசாயனம் மற்றும் உர நிறுவனங்களின் தலைமை செயல் அலுவலர்கள் பங்கேற்று ஆலோசனை நடத்தவுள்ளனர் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக ளிசக்தித் துறை திகழ்கிறது என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் புதுதில்லியில் எரிசக்தித்துறை தொட்டாபான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவா் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையில் மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் பலருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் என்றார் அத்துடன் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளா்ச்சி ஏற்படுவதற்கும் இது வழிவகுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டிவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது